கோவிட் தொற்றை எதிர்கொள்ள தடுப்பூசியை போட்டுக்கொள்வதே சிறந்த வழியாகும் என்று கூறியுள்ளார்

தேசிய அளவிலான கொள்கையை பின்பற்றி கங்கச்சாவடிகளில் கட்டணங்கள் வசூலிக்கப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதி மன்றம் உத்தரவிட்டுள்ளது

மாநிலத்தில் கோவிட் தொற்றை எதிர்கொள்ளும் வகையில் நாளைமறுநாள் முதல் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இதன்படி திருவிழா மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு நாளைமறுநாள் முதல் தடை விதிக்கப்படுகிறது

கோயம்பேடு வணிக வளாகத்தில் நாளைமறுநாள் முதல் சில்லரை விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது

தமிழ்நாடு முழுவதும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் எவ்வித தளர்வுகளும் இன்றி ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்படும் சர்வதேச விமான போக்குவரத்திற்கான தடை தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது

முககவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது

கோ வின் இணையதளத்தில் பதிவுசெய்து தடுப்பூசி போட்டுக்கொள்ள அவர் அழைப்பு விடுத்தார் இந்நிலையில் நாட்டில் கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவது குறித்தும் கோவிட் தடுப்பூசி திட்டத்தை தீவிரப்படுத்துவது குறித்தும் பிரதமர் இன்றுமாலை அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொள்கிறார்

கிழக்கு மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜமால் முகமது கல்லூரியில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டதையும் அவர் பார்வையிட்டார்

தாம்பரம் திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடிகளின் ஒப்பந்தம் முடிவடைந்து விட்டதால் அவ்வழியில் செல்லும் வாகனங்களுக்கு சுங்ககட்டணம் வசூலிக்க தடைசெய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி தலைமையிலான அமர்வு இவ்வாறு தெரிவித்துள்ளது சுங்கச்சாவடிகளில் வசூலிக்கப்படும் கட்டணங்கள் நியாயமாக இல்லை என்று கூறியுள்ள நீதிமன்றம் பாஸ்டேக் முறை எளிதில் அணுகும் வகையில் இருக்கவேண்டும் என்றும் இதுகுறித்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மக்களிடம் விளக்கம் அளிக்கவேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது சுங்கச்சாவடிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ள நீதிபதிகள் இவ்வழக்கு விசாரணையை இருவாரங்களுக்கு தள்ளிவைத்து உத்தரவு பிறப்பித்தனர் துரைமுருகன் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவடைந்த சூழலில் பல்கலைக்கழக துணை வேந்தர்களின் பெயர்களை ஆளுநர் அவசரகதியில் வெளியிட்டிருப்பது சரியல்ல என்று திமுக பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் முறையான துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாததால் பல்கலைக்கழகங்களின் செயல்பாடு சரியாக இல்லை என்பதை ஊடகங்கள் வெளியிட்டு வருவதை சுட்டிக்காட்டினார் மாநிலத்தில் புதியஅரசு பதவியேற்ற பின்னர் இப்பதவிகள் நிரப்பப்பட்டிருக்கலாம் என்றும் அவர் கூறினார்

ஏனைய இடங்களில் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் இம்மையம் அறிவித்துள்ளது

சென்னையில் நடைபெறும் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் மும்பை இண்டியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களுரை எதிர்கொள்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது முதல் ஆட்டத்தில் டெல்லி கேபிடல்சுடன் நாளைமறுநாள் மும்பையில் மோதுகிறது